எடப்பாடி கே

கன்னியாகுமரியில் சரக்கு பெட்டக துறைமுகம் அமைக்கப்பட மாட்டாது என்றும் அவர் உறுதியளித்தார் வீடுகள் இல்லாத மீனவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் மீனவர்களுக்கு தனி வங்கி அமைக்கப்படும் என்றும் கூறினார் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் பாலம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் முன்னதாக ஈரோடில் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் மாவட்டத்தில் அரசு கலை அறிவியல் மற்றும் வேளாண் கல்லூரி அமைக்கப்படும் மஞ்சள் ஏற்றுமதி மையம் தரம் உயர்த்தப்படும் என்றும் கூறினார்

ஸ்டாலின் கொளத்தார் சைதாப்பேட்டை வேளச்சேரி விருகம்பாக்கத்தில் இன்று திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோருகிறார் கோவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணியும் மதிமுக பொதுச்செயல் திரு

கோ தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலர் திரு

முத்தரசன் தளி தொகுதியிலும் அமமுக பொதுச்செயல் திரு

டி வி தினகரன் கோவை பல்லடத்திலும் மக்கள் நீதிமய்யக்கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் கோவை தெற்கு தொகுதியிலும் தேமுதிக வின் திருமதி

சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார்

தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் குப்பை சேகரிக்கும் வாகனங்களில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தர்மபுரியில் நூறு சதவிகித வாக்களிப்பை உறுதிசெய்யும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை ஆட்சித்தலைவர் எஸ்

கார்த்திகா இன்று தொடங்கி வைத்தார்

வரவிருக்கும் பண்டிகை காலங்களில் கூட்ட நெரிசலை ஒழுங்குபடுத்தி முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் கட்டாயம் பின்பற்றப்படுவதை உறுதிசெய்ய மாநில அரசுகள் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது

றீரங்கம் அருள்மிகு அரங்கநாதசுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் ஆதிபிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான நம்பெருமாள் தாயார் சேர்த்தி சேவை நாளையும் தேரோட்டம் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது கிரிக்கெட் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புனேயில் நாளை நடைபெறுகிறது